எடப்பாடி

தமிழக பொது விநியோக திட்டத்தில் எந்த மாறுதலும் கொண்டுவரப்பட மாட்டாது என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

சென்னை தீவுத்திடலில் பாரம்பரிய உணவுத்திருவிழா கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் பாரம்பரிய உணவை தவிர்ப்பதால்தான் நோய்கள் வருவதாக குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சியில் அரசு யோகா மற்றும் இயற்கை கல்லூரி மாணாக்கரின் யோகா பயிற்சிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார்

இந்நிகழ்ச்சியின் ஒருபகுதியாக மழைநீர் சேகரிப்பு பிளாஸ்டிக் ஒழிப்பு டெங்கு தடுப்பு தொடர்பான பள்ளி மாணாக்கரின் விழிப்புணர்வு பேரணியையும் தீவுத்திடலில் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

சென்னையில் இந்திய பொறியியல் நிறுவன நூற்றாண்டு கொண்டாட்டங்களில் இன்று உரையாற்றிய அவர் இயற்கை வள ஆதாரங்கள் மூலம் மனிதகுலம் பயனடைய இவை இரண்டும் துணை புரிவதாக சுட்டிக்காட்டினார் நம்நாட்டின் புதிய நவீன தொழில்நுட்பங்களை மாறிவரும் அறிவியல் சூழலுக்கு ஏற்றவாறு கல்வி பாடத்திட்டத்துடன் இணைப்பதற்கான வழிமுறைகளை பொறியாளர்கள் கொண்டுவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் படைப்பாற்றல் திறனாலும் புதுமையான கண்டுபிடிப்புகளாலும் அறிவியல் தொழில்நுட்பத்தை உலகளவில் நாம் முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் அதேவேளையில் நமது வேர்களை பாதுகாத்து ஆன்மீக உள்ளுண்வுடன் முன்னேற அறிவுறுத்தினார்

காமராஜ் தமிழக பொது விநியோக திட்டத்தில் எந்த மாறுதலும் கொண்டுவரப்பட மாட்டாது என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

மண்ணெண்ணெய் பற்றாக்குறையை தவிர்க்க தமிழகத்திற்கு கூடுதல் ஒதுக்கீடு கோரி மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தேவைகளுக்கு ஏற்ப மண்ணெண்ணெய் பகிர்ந்து அளிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

முன்னதாக கருமத்தம்பட்டி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் தானியங்கி சுமைதூக்கும் இயந்திரத்தின் செயல்பாட்டை அமைச்சா் துவக்கி வைத்தாா்

செங்கோட்டையன் தமிழகத்தில் மக்கள்தொகை அதிகம் உள்ள பகுதிகளில் விளையாட்டு மைதானம் ஏற்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வி இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு

அரசின் உத்தரவிற்கு ஏற்ப அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கைபேசிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

கல்வி தொடக்க கல்வி அலுவலகங்களில் பணியாளர்கள் மாவட்ட பற்றாக்குறையால் பள்ளி ஆசிரியர்கள் பணி செய்ய வேண்டிய நிலை இனி இருக்காது என்றும் இப்பணிகளை தலைமை ஆசிரியர்கள் ஏற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார்

ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக்கழகத்தின் பொதுக்கூட்டங்கள் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் பேனர் கட்அவுட்

ப்ளக்ஸ் போர்டு ஆகியவற்றை வைக்கக்கூடாது என்று கட்சித்தலைவர் திரு

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அறிவுரையை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

ஏற்கனவே இதுதொடர்பாக மத்திய அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவின் மீதான தீர்ப்பை ஒத்திவைத்த நீதிமன்றம் நாட்டில் சட்டங்கள் ஒரே மாதிரியாகவும் ஜாதி பேதமின்றியும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தது

பிரதமர் இதுவரை பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது நீர்சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு விசயங்கள் குறித்து உரையாற்றியுள்ளார்

திருச்சி அன்பில் வேளாண் கல்லூரி சார்பிலான காலநிலை மாற்றம் வேளாண்மை சவால்கள் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் தற்போதைய ஆராய்ச்சிகள் பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளும் விதைகள் உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக குறிப்பிட்டார்